நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கக் கூடிய புரட்சி கரமான மாற்றங்களைக் கொண்டு வந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதிய கல்விக் கொள்கையின் தொடக்க விழா மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையான முறையில் அமல்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் கல்விக் கொள்கை பற்றிய விவரங்களை மக்களுக்கு வழங்குவதன் மூலம் அதன் திறம்பட்ட அமலாக்கத்திற்கு இம்மாநாடு உதவும் என்றும் கூறினார் கல்வியில் முக்கிய மாற்றங்களைக் கொண்டுவருவதே நாட்டின் தற்போதையத் தேவை என்று குறிப்பிட்ட அவர் இந்தியக் கல்வி முறை உலகத் தரத்திற்கு உயர வேண்டியது அவசியம் என்றார் இந்திய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் உலகக் குடிமக்களாக மேம்படும் அதே வேளை தங்களின் வேர்களை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார் இளம் மாணவர்களுக்கு பிராந்திய மொழியிலேயே கல்வி போதிக்க வேண்டும் என்றும் மாணவர்களின் பாடச் சுமையைக் குறைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் நல்ல மனிதர்களாக மாணவர்களை மேம்படுத்துவதே கல்வியின் நோக்கம் என முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர்

பி ஜே அப்துல் கலாம் கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக் காட்டினார் விரைவான சீர்திருத்தங்கள் மூலமாகவே மேம்பட்ட இந்தியா வை உருவாக்க முடியும் என பிரதமர் தெரிவித்தார் இதற்கு ஏதுவாக மாணவர்கள் கற்க வேண்டுமென்ற ஆர்வத்துடன் பயில வேண்டும் என்றும் குறிக்கோள்களுடன் கூடிய வாழ்க்கைப் பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குவதில் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களின் தொடர்ச்சியான கற்றலுக்கும் முக்கியப் பங்கு இருப்பதை புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார் புதிய கல்விக் கொள்கையின் படி மாணவர்கள் இனி உயர்கல்வி வரை தங்களுக்கு விருப்பமான பாடங்களை பயிலலாம் என்றும் விவாதங்கள் மற்றும் பகுப்பாய்வுகளின் அடிப்படையிலான கற்றல் கற்பித்தல் முறைகளால் இந்திய கல்வி முறை வலுவடையும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இன்று தேசிய கைத்தறி தினத்தை ஒட்டி நாட்டின் துடிப்பான கைத்தறி மற்றும் கைவினைத் துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நம் நாட்டிற்கே சொந்தமான கைவினைக் கலைகளைப் பேணிக் காப்பதில் இவர்கள் மகத்தான பங்களிப்பு செய்திருப்பதாக ட்விட்டரில் கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவரும் கைவினைப் அவர் பொருட்களுக்கு ஆதரவாகக் குரல் கொடுத்து சுயசார்பு இந்தியா வை நோக்கிய முயற்சிகளுக்கு வலுச் சேர்க்கவேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஸ்மிருதி இரானி தொடக்கி வைத்தார்

மற்றும் இணையதளத்தையும் அவர் நெசவாளர்களையும் துறையுடன் சம்பந்தப்பட்ட கைத்தறி மற்றவர்களையும் டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைக்க இதனால் ஏதுவாகும் என்று அமைச்சர் தெரிவித்தார் கைத்தறி இணையதளத்தில் மத்திய ஜவுளித் துறை அமைச்சகத்தின் திட்டங்கள் பற்றிய விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று அவர் கூறினார் கைத்தறி நெசவு இந்தியாவின் பாரம்பரிய தொழில்களில் முக்கியமானது என்பதையும் நாட்டின் பொருளாதாரத்தில் ஆரம்பத்தில் இருந்தே இத்துறையினர் கணிசமாகப் பங்களித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக் காட்டினார் நாட்டிலேயே முதன்முறையாக ஹிமாச்சலப் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள கைத்தறி கைவினை கிராமத்தையும் இன்று அவர் தொடக்கி வைத்தார் பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஏற்றிச் செல்வதற்கான நாட்டின் முதலாவது கிசான் ரயிலை மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் ரயில்வே அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் ஆகியோர் வீடியோ இணைப்பு மூலம் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர் மஹாராஷ்டிர மாநிலம் தேவ்லாலி மற்றும் பீஹார் மாநிலம் தானாபூர் ரயில் நிலையங்களுக்கு இடையிலான இந்த ரயில் நாசிக் ரோட் மன்மாட் புசாவல் இட்டார்சி ஜபல்பூர் சத்னா கட்னி உள்ளிட்ட இடங்களில் நின்று செல்லும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது விவசாயிகளின் வாழ்வை வளமாக்குவதில் முக்கிய மைல் கல்லாக கிசான் ரயில் திகழும் என்று வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தொடக்க விழாவில் பேசுகையில் கூறினார் கொரோனா பொது முடக்கத்தினால் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப் பட்டுள்ள போதிலும் விவசாயப் பணிகள் நிற்கவில்லை என்றும் விவசாயிகளின் கடும் உழைப்பே இதற்குக் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரயில்வே அமைச்சர் திரு

சென்னைக்கும் போர்ட் ப்ளே ருக்கும் இடையே கடலுக்கு அடியில் அமைக்கப் பட்டுள்ள கண்ணாடி இழை தொலைதொடர்பு கம்பி வடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை காணொலி காட்சி மூலம் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார் நாட்டின் இதர பகுதிகளுக்கு இணையான மொபைல் மற்றும் தரைவழி தொலைதொடர்பு சேவைகளை அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் வழங்க இதனால் ஏதுவாகும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரதமர் திரு

தற்போது இத்திட்டம் நிறைவேறி இருப்பதால் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தொலைதொடர்பு மற்றும் அகன்ற அலைவரிசை சேவைகள் மேம்படுவதுடன் சுற்றுலாத் துறையும் ஊக்கம் பெறும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது

இவர்கள் ஏற்கனவே பல்வேறு உடல்நலக் கோளாறுகளால் பாதிக்கப் பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது புதுச்சேரி யில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி அவரது மகன் ஆகிய இருவரும் ஜிப்ம ரில் இருந்து விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பினர் இவர்கள் இருவருக்கும் லேசான அறிகுறிகள் மட்டுமே இருப்பதால் வீட்டுத் தனிமையில் இருக்குமாறு அறிவுறுத்தப் பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அமைச்சரின் தொடர்ந்து ஜிப்ம ரில் சிகிச்சை பெற்று வருகிறார் தாயார் இதற்கிடையே சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாரா வின் தனிச் செயலர் திரு மதுசூதன் ரா விற்கு கொரோனா தொற்று உறுதி ஆனதைத் தொடர்ந்து அவர் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப் பட்டுள்ளார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா விற்கு கொரோனா தொற்று உறுதியானதைத் தொடர்ந்து அவர் வீட்டுத் தனிமையில் வைக்கப் பட்டுள்ளார் அவருக்கு அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் காரைக்கால் நோய்த் தடுப்பு துணை இயக்குனர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே தொற்று உள்ள ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது மாவட்ட ஆட்சியரின் குடும்பத்தில் வேறு எவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்றாலும் அவர்களும் வீட்டுத் தனிமையில் வைக்கப் பட்டுள்ளனர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் திரு கமலக்கண்ணன் உள்ளிட்டவர்கள் தங்களைத் தாங்களே தனிமைப் படுத்திக் கொண்டுள்ளனர் இதற்கிடையே காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூடப்பட்டு இன்று கிருமி நீக்கப் பணிகள் மேற்கொள்ளப் பட்டன

சிவராஜ் மீனா தெரிவித்துள்ளார்

தமிழக முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் திமுக தலைவருமான அமரர் மு

நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் புதுச்சேரி வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு

சிவக்குமார் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு

சிவா மற்றும் திமுக நிர்வாகிகள் அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப் பட்டிருந்த கருணாநிதி யின் திருஉருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் கவிஞர் வாணிதாசனார் நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் சட்டமன்றம் அருகே உள்ள அன்னாரின் திருஉருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு லட்சுமிநாராயணன் உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி